இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப் பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது

கள்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெறுகிறது

தேர்தலுக்காள அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டு வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்தார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பாட் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணிவரை பொதுவான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு மணி நேரம் கோவிட் பாதிப்பு ஏற்பட்டு தபால் வாக்கு செலுத்த இயலாதவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கோவிட் நோயாளிகளுக்கு பிபிஇ கவச உடைகள் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அச்சம் தரும் வகையில் கோவிட் பரவல் இருப்பதூல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் திரு அளில் தேஷ்முக்கின் ராஜினாமா கடிதத்தை அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி ஏற்றுக்கொண்டார்

முதலமைச்சரின் பரிந்துரையின் படி திரு பாட்டீலுக்கு உள்துறை அமைச்சக பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது திரு பாட்டீலிடம் இருந்த தொழிலாளர் நலத்துறை பொறுப்பு திரு ஹசன் முஷ்ரிப்புக்கு வழங்கப்பட்டது மாநில ஆயத்தீர்வை துறை திரு அஜித் பவார் வசம் ஒப்படைக்கப்பட்டது முன்னதாக மும்பை உயர்நீதிமன்றம் திரு அனில் தேஷ்முக் மீதான ஊழல் வழக்கை சிபிற விசாரிக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்தியாவின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார் அசாம் சிக்கிம் மற்றும் பீஹார் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் அவர் தொலைபேசி வழியே பேசினார் அப்போது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நிலைமை குறித்து அவர் கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு உடனடியாக வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் நாளை மற்றாள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார்

தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று பரவும் வதந்தியை பொது மக்கள் நப்ப வேண்டாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

ஒருங்கிணைந்த மருத்துவ தகவல்களுக்காள இணையதளத்தை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் தற்போதுள்ள ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்திற்கு மாற்றாக இந்த புதிய இணையதள சேவை பன்மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் அவர்களின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கலந்துரையாடுகிறார்

இந்த நிகழ்ச்சியின்போது தனது கருத்தக்களையும் ஆலோசனைகளையும் பிரதமர் திரு மோடி வழங்கவள்ளார்